குடியுரிமை சட்டத் திருத்த மசோதா குறித்து யாரும் அஞ்சத் தேவையில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் நீட் தேர்வில் இருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மட்டும் விலக்கு அளிக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமியுடன் தாய்லாந்து தூதரக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் இன்றுடன் காலவரையின்றி ஒத்திவைக்கப் பட்டது மக்களவைத் தலைவர் திரு

பிர்லா கூறுகையில் நடப்புக் கூட்டத்தில் மிக முக்கியமான பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப் பட்டதாகவும் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டார்

இந்நிலையில் மாநிலங்களவையில் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவைத் தலைவர் திரு

குடியுரிமை திருத்த மசோதா திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு மசோதா ஈ சிகரெட் தடுப்பு மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப் பட்டது குறிப்பிடத்தக்கது

வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து இந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வருகிறது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா நேற்று முன் தினம் மாநிலங்களவையிலும் நிறைவேறியது இதை அடுத்து ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தற்போது குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இதனிடையே இந்த சட்டத் திருத்தத்தை எதிர்த்து அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் கடும் போராட்டம் வெடித்தது

குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப் பட்டுள்ளதால் அஸ்ஸாம் மாநில மக்கள் அஞ்சத் தேவையில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் தன்பாத் தில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் அஸ்ஸாம் மக்களின் உரிமைகள் தனித்துவம் மற்றும் அழகான கலாச்சாரத்தை யாரும் எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் அஸ்ஸாம் மாநிலம் மேலும் முன்னேறவே செய்யும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த்த் தியாகிகளின் திருஉருவப் படங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் நீட் தேர்வில் இருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மட்டும் விலக்கு அளிக்க முடியாது என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இது குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு எழுத்து மூலமாக பதில் அளித்துள்ள திரு

ஷண்முகத்திடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர்

உள்ளாட்சி அமைப்பு பதவிகளை ஏலம் விடுவது சட்டப்படி குற்றம் என்றும் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பல முறை எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது

சென்னை செங்கல்பட்டு கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட் வீடியோக்களை பதிவேற்றம் செய்ததாக பல ஐ பி முகவரிகள் கிடைத்தள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களைத் தடுக்கும் சிறப்பு போலீசார் நடவடிக்கையை முடுக்கி விட்டுள்ளதாகக் கூறப்படுகிறது திருச்சி யில் குழந்தைகள் ஆபாச வீடியோக்களை பதிவேற்றம் செய்ததாக கிறிஸ்டோபர் அல்ஃபோன் ராஜ் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்து தூதரக அதிகாரி திரு சுட்சை ருஜி தன்வாட் தலைமையில் புதுச்சேரி வந்துள்ள பிரதிநிதிகள் குழு முதலமைச்சர் திரு நாராயணசாமி யை இன்று சந்தித்துப் பேசியது சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சந்திப்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தொழில் வளர்ச்சி துறைமுக மேம்பாடு மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறித்து ஆலோசனைகள் நடத்தப் பட்டதாக அதிகார பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்து தூதரகத்தின் வர்த்தகப் பிரிவு பெண் அதிகாரி ஜிட்டிமா நகமனோ மற்றும் தூதரக துணை பெண் அதிகாரி கன்யவான் சுப்சிங் இடம் பெற்றுள்ளனர் முன்னதாக இந்தியாவிற்கான பிரெஞ்ச் தூதர் திரு இமானுவேல் லெனைன் முதலமைச்சர் திரு நாராயணசாமி யை மரியாதை நிமித்தமாக சந்தித்துப் பேசினார் அப்போது புதுச்சேரிக்கான பிரெஞ்ச் துணைத் தூதர் திருமதி கேத்தரின் சுவார் டும் உடன் இருந்தார் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளின் மூத்த அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார் வளமான புதுச்சேரியை உருவாக்குவதற்கான வழிகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறிக் கொள்ளப் பட்டதாக டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ்அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய ஊரக சுகாதாரத் திட்டத்தின் கீழ் ரோகி கல்யாண் சமிதி குழுக்களை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதிலும் உள்ள சொசைட்டிகளின் பதிவுகளை ஒரு வாரத்திற்குள் முடிக்குமாறு மருத்துவத் துறை இயக்குனரை வலியுறுத்தி இருப்பதாக டாக்டர் கிரண்பேடி மேலும் கூறியுள்ளார் மேலும் கேரளாவைப் போல மருத்துவமனைகளை மேம்படுத்தும் விஷயத்தில் நிதி உதவியை உருவாக்கவும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி ஆம்புலன்ஸ் வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் துறை இயக்குனரை அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் இன்று வழங்கினார்

அப்பகுதி புதுச்சேரி அல்லது காரைக்கால் பகுதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தும் படி புதுச்சேரி கடலோர காவல்படை அனைத்து காவல் நிலையங்களையும் எச்சரித்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோரப் பகுதியில் கண்காணிப்புப் பணிகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளன புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி ஹோட்டல்களில் அனுமதியின்றி கேளிக்கை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு சிவக்குமார் எச்சரித்துள்ளார் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் பொது இடங்களில் தடை செய்யப்பட்ட ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது குற்றமாகும் என்றும் அப்படி கேளிக்கை விருந்து மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சிகளை நுழைவுக் கட்டணம் வசூலித்து நடத்துவதாக இருந்தால் நகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்ற பின்பே நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பெண் குழந்தை பாதுகாப்பு பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏனாம் மண்டலத்தில் இன்று நடைபெற்றது

குடியுரிமை சட்டத் திருத்த மசோதா குறித்து யாரும் அஞ்சத் தேவையில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் நீட் தேர்வில் இருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மட்டும் விலக்கு அளிக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நாராயணசாமியுடன் தாய்லாந்து தூதரக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது